திருகமல்நாத்தைஆளுநர் திருலால்ஜித் டாண்டன் கேட்டுக் கொண்டுள்ளார்

போட்டிநடத்துவதுகுறித்துஉறுதியானமுடிவெடுக்கப்படவில்லைஎன்று இந்தியகிரிக்கெட்டுகட்டுப்பாட்டுவாரியம் தெரிவித்துள்ளது

முன்னதாக மத்தியப்பிரதேசசட்டப்பேரவையில் நம்பிக்கைவாக்கெடுப்பு நடத்தப்படவேண்டுமென்றுபிஜேபிபிரதிநிதிகள் நேற்றுஆளுநரைசந்தித்தகோரிக்கைவிடுத்தனர் இக்குறித்துசெய்தியாளர்களிடம் பேசியமுன்னாள் முதலனமச்சர் திருசிவ்ராஜ்சிங் சௌகான் சட்டப்பேரவைபட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்குமுன்பாக முதலமைச்சர் திருகமல்நாத் அரசுமீதுநம்பிக்கைவாக்கெடுப்பு நடத்தப்படவேண்டுமென்றுஆளுநரிடம் கோரிக்கைவைத்ததாகக் கூறினார்

பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் காணொலிகாட்சி மூலம் நடைபெறஉள்ள இந்தக் கூட்டம் மாலைஐந்துமணிக்குதொடங்குகிறது இதுகுறித்துபிரதமர் வெளியிட்டிருந்தடுவிட்டர் உலகில் செய்தியில் முன்னதாக பெரும்பான்மையானமக்கள் தொகைகொண்டதெற்காசியாவில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாதவகையில் பாதுகாப்பு உறுதிசெய்யப்படவேண்டும் என்றுகுறிப்பிட்டிருந்தார்

பாகிஸ்தானைஒட்டியசர்வதேசஎல்லைப் பகுதியில் அனைத்துபயணிகள் போக்குவரத்திற்கும் மத்தியஅரசுதற்காலிகமாகதடைவிதித்துள்ளது நாளைநள்ளிரவுமுதல் அமலுக்குவரும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மியான்மர் குறிப்பிட்டஎல்லைப்பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்திற்கும் நள்ளிரவு முதல் தடைவிதிக்கப்பட்டுள்ளதாகஉள்துறைஅமைச்சகம் அறிவித்துள்ளது

இதுதொடர்பாகசுகாதாரஅமைச்சகம் பல்வேறுஆலோசனைகளைவழங்கியுள்ளது பொதுநிகழ்ச்சிகளில் பங்கேற்பதைதவிர்ப்பது சோப்பைபயன்படுத்திஅடிக்கடிகைகளைகழுவுவதுபோன்றவற்றைகடைப்பிடிக்குமாறுகேட்டுக்கொண்டுள்ளது

பொது இடங்களில் எச்சில் துப்பவேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தம்பல் வரும்போதுகைகுட்டைஅல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீருக்கானமேம்பாட்டுப் பணிகளில் மக்களும் இணைந்தசெயல்படவேண்டுமென்றபிரதமர் திருநரேந்திரமோடிஅழைப்பு விடுத்துள்ளார் மக்களின் தேவைகளைநிறைவேற்றுவதில் நிர்வாகத்தின் பங்களிப்பு குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

உள்கட்டமைப்புத் துறைகளில் போதியகவளம் செலுத்தப்பட்டு சுற்றுலாஉள்ளிட்டதுறைகளில் புதியமுதலீட்டுக்கானவாய்ப்பு மூலம் கஷ்மீரில் ஜம்மு பொருளாதாரவளர்ச்சியைஏற்படுத்தஅரசுஉறுதிபூண்டுள்ளதாகபிரதமர் கூறினார் ஜம்மு கஷ்மீரின் குப்வாராமாவட்டஎல்வைப்பகுதியில் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய இரண்டுபேர் நேற்றுகைதுசெய்யப்பட்டனர்

ரயில் பெட்டிகளின் நுழைவுப்பகுதிகள் பயணிகள் அடிக்கடிசென்றுவரும் பகுதிகளைவெந்நீர் மூவம் குத்தப்படுத்துமாறுஅறிவுறுத்தியுள்ளது தயாரிக்கப்படும் உணவு பெட்டிகளும் வெந்நீரால் தூய்மைப்படுத்தப்படுவதைஉறுதிசெய்யவேண்டுமென்றுகூறியுள்ளது குளிர்சாதனவசதிகொண்டபெட்டிகளில் உள்ளபடுக்கைவிரிப்புகள் நான்குஅல்லதுறந்துநாட்களுக்குஒருமுறைமாற்றப்படவேண்டுமென்றதெரிவித்துள்ளது

உலகநுகர்வோர் தினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது

நீடித்தநுகர்வோர் என்பது இந்தஆண்டின் நுகர்வோர் தினகருப்பொருளாகும்

போட்டியைரத்துசெய்வதுகுறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் பாதுகாப்பிற்கேமுக்கியத்துவம் தரப்படவேண்டும் என்பதால் போட்டியைநடத்துவதுகுறித்தகுழ்நிலைதொடர்பாகஒவ்வொருவாரமும் விவாதிக்கப்படுவதாகதிருசவ்ரவ் கங்குலிகூறினார்